முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார்

தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகரான வசதிகள் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

திரும்பியதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள நிவாரண உதவிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

காலை பத்தரை மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சா்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகிறது தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகரான வசதிகள் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

செகண்ட்ஸ் கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்ட ஆறே மாதத்தில் அம்மாவட்டத்திற்கு புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டதாக அவர் கூறினார்

செகண்ட்ஸ் சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் கால்நடை பூங்காவால் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களும் பயனடைவார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்தார்

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அளித்த அவசரகால கடனுதவி திட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மொத்தக் கடன்களில் பத்து சதவீதம் தமிழகத்தைச் சேர்ந்த இந்த தொழில் முனைவோர்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்

இதையடுத்து

திண்டிவனத்தைச் சேர்ந்த ஒரு தனியார் ஆய்வகத்திற்கு இந்நோய் தொற்று குறித்த மாதிரிகள் பரிசோதிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் ஒப்புதல் வழங்கியுள்ளது

காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு வரும் உபரிநீர் முழுவதும் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில நாட்களாக அதிகரித்து காணப்பட்டது நேற்று

இதன் காரணமாக அணை வேகமாக நிரம்பி வருகிறது

மேற்குத் தொடர்ச்சி மலையில் பெய்துவரும் கனமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது

ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கச் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் நான்கு பேர் ஆற்றில் குளிக்கச் சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்தது குறித்து திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார் இந்த கடினமான காலத்தில் மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்து தருமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை வலியுறுத்துவதாக ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நிதின் கட்கரி கூறியுள்ளார்

கட்கரி கூறினார் இதேபோல் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இந்த நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகைய உடனடியாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்களை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்

மாதேஸ்வரன் தெரிவித்தார்

வேளாண் விளைபொருட்களை பாதுகாக்க கிடங்கு வசதி மற்றும் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டம் உள்ளிட்டவற்றை விருதுநகர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வரவேற்றுள்ளனர்

பூரீகிருஷ்ணா் அவதரித்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல் மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை கன்னியாகுமரி தேனி திருவள்ளூர் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் களமழை பெய்யக்கூடும் என சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின்கீழ் தயாரித்துள்ள ரேடார்களை ராணுவம் கொள்முதல் செய்யவுள்ளது

பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை குறித்து அவரது மகள் திருமதி சர்மிஸ்தா விடம் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார்

எடியூரப்பா சிகிச்சைக்குப் பின் குணமடைந்ததை அடுத்து நேற்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் நேற்று பாகிஸ்தான் துருப்புகள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தின செப்டம்பர் இறுதிவரை நாடுமுழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்படுவதாக ரயில்வே பெயரில் வெளியான செய்தி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை என்று ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது ராஜஸ்தானில் அதிருப்தி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டை காங்கிரஸ் தலைவர் திருமதி

செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரோட்டோ நியூஸ் சென்னை என்ற யு டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்